கூட்டம் தற்போது சண்டிகரில் நடைபெற்று வருகிறது சிவசேனா சுட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டமும் இன்று மும்பையில் நடைபெற உள்ளது

கூறியுள்ளது

இந்தயாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று பங்கேற்கிறது

நேற்று புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சரும் பி ஜேபி தலைவருமான திரு

துஷ்யாள் சவுதாலாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார்

கட்சிக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார் இந்த இரு கட்சிகளின் தலைவர்களும் ஹரியானா மாநில ஆளுநரை கூட்டாக சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கு இன்று உரிமை கோர உள்ளனா் இதற்கிடையே ஹரியானா சுட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிஜேபி உறப்பினர்களின் கூட்டம் தற்போது சண்டிகரில் நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் தங்களது சுட்டமன்றக் குழுத் தலைவரை பிஜேபி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டமும் தற்போது சண்டிகரில் நடைபெற்று வருகிறது துணை முதலமைச்சர் பதவிக்கு யாரை பரிந்துரைப்பது என்பது குறித்து இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளது இதற்கிடையே மகராஷ்டிராவில் சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சிவசேனா உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு அக்கட்சித் தலைவர் திரு உத்தவ் தாக்கரே இன்று அழைப்பு விடுத்துள்ளார்

இம்மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பேச்சுகளை பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மற்றும் சிவசேனா தலைவா் திரு உத்தவ் தாக்கரே ஆகியோா் தீபாவளிக்குப் பின் மேற்கொள்ளவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அணிசேரா நாடுகள் மாநாட்டை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாக குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார்

எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு அளித்துவரும் ஆதரவினை நியாயப்படுத்தம் வகையில் பாகிஸ்தான் இந்த உச்சி மாநாட்டைப் பயன்படுத்துவதாக திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தாா் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு அணிசேரா நாடுகள் அனைத்தும் ஒர் அணியில் திரள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு தீவிரவாதம் தீங்கிழைப்பதாகவும் அவர் கூறினார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கான சா்வதேச சட்டங்கள் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவா வலியுறுத்தினார்

அஷ்ரப் கானியுடன் திரு வெங்கையா நாயுடு பேச்சு நடத்தினாா் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு மற்றும் சா்வதேச பிரச்சினைகள் குறித்த அம்சங்கள் இதில் இடம் பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரேசிலுக்கு வரும் இந்தியா மற்றும் சீனா சுற்றுலாப் பயணிகளுக்கு விசா விலக்கு வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு

கற்றுலா மற்றும் வர்த்தக ரீதியான குறுகியகால பயணங்களுக்கு இது பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் கனடா ஆகிய நாடுகளுக்கு ஏற்கனவே இந்த சலுகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் பிரேசில் அதிபர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி

பிரதமின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் கடந்தமாதம் மாதம் ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் பிரதம் தீபாவளிப் பண்டிகையை பாதுகாப்பாக கொண்டாடடுமாறு கேட்டுக் கொண்டார்

பார்த்து பக்குவமாக கவனமாக பட்டாசுகளை கொளுத்துங்கள்

நேற்று மாலை ஐந்தரை மணியளவில் தங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்த இந்த ஆழ்துளைக் கிணற்றில் இச்சிறுவன் தவறி விழுந்ததாக எமது செய்தியாளர் பாரதி தெரிவிக்கிறார்

அமைச்சா்கள் மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்தில் இருந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் முதலுதவிக்கு மருத்துவக் குழுவினரையும் தயார் நிலைக்கு வைத்துள்ளனர் தொடர்ந்து குழந்தையை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் மாவட்ட நிலாகமும் மருத்துவக் குழுவினரும் போடர் மீட்புக் குழுவினரும் மீட்புப் பணிகளை செய்து வருகின்றனர் சிறுவனை பாதுகாப்பாக மீட்பதற்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கி வருவதாக வருவாய் நிா்வாக ஆணையா் திரு ராதாகிருஷ்ணன் கூறினாா் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் சற்றுமுன் சம்பவ இடத்திற்கு சென்றடைந்துள்ளனர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை சேர்ந்த மீட்புக்குழுவும் சும்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசு இயந்திரம் முழுமையாக செயல்பட்டு குழந்தையை பாதுகாப்பாக மீட்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதபோன்ற நிகழ்வுகளுக்கு தமிழக அரசு நிரந்தர முற்றப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

சண்முகசுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார் சும்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதுகுறித்து கண்காணித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தென்மேற்குக் வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி உள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வுமையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெிவித்த அவர் இதன் காரணமாக வரும் நாட்களில் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார்

இதன் காரணமாக வரும் நாட்களில் தென்தமிழகம் புதவை மற்றம் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும் காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது

மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென்மேற்குக் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் தென்தமிழக கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது நாடு முழுவதும் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைப்பதற்கான பணிகளில் தங்களையும் பயன்படுத்தி கொள்ளுமாறு மத்திய பொதப்பணித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இத்தொடர்பாக இந்த துறையின் இயக்குநர் ஜெனரல் பிரபாகர் சிவ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தனுக்கு கடிதம் எழுதியுள்ளார் குகாதாரக் கட்டமைப்பு வசதிகளுக்கான பணிகளில் தங்கள் துறையின் பங்கு குறித்தும் அவர் கடிதத்தில் எடுத்துரைத்துள்ளார்

கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தப்பாக்கிச் சூடு நடத்தியும் அந்நாட்டு காவல்துறையினா போராட்டத்தை ஒடுக்க நடவடிக்கை மேற்கொண்டனர்

ஒய்வூதியதாரர்களுக்கும் இது பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநராக திரு

இதுவரை இப்பதவி வகித்துவந்த திரு சத்யபால் மாலிக் கோவா ஆளுநராக இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் லடாக் துணைநிலை ஆளுநராக திரு

மாத்தூர் நியமிக்கப்பட்டுள்ளார் மிசோரம் ஆளுநராக திரு புரீதரன் பிள்ளை நியமிக்கப்பட்டுள்ளார் பிரெஞ்ச் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெற உள்ளன

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிசா அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது